கர்நாடக அரசியலில் கடந்த மூன்று வார காலத்திற்கும் மேலாக நீடித்து வந்த அரசியல் குழப்பம் முடிவுக்கு வந்துள்ளது நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியுற்றதன் காரணமாக அம்மாநில முதலமைச்சர் திரு எச் டி குமாரசாமி நேற்று மாலை தனது பதவியை ராஜினாமா செய்தார்

ஜப்பான் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டிகளில் இந்தியாவின் சாய் பிரளீத் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் கர்நாடக அரசியலில் கடந்த மூன்று வார காலத்திற்கும் மேலாக நீடித்து வந்த அரசியல் குழப்பம் முடிவுக்கு வந்துள்ளது அம்மாநில முதலமைச்சர் திரு எச் டி குமாரசாமி நேற்று மாலை தனது பதவியை ராஜினாமா செய்தார் மதச்சார்பற்ற ஜனதாதளம் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி அரசு சுட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்து ஆட்சியை இழந்துள்ளது

நம்பிக்கை வாக்கெடுப்பிற்குப்பின் பேசிய பிஜேபி தலைவர் பி எஸ் எடியூரப்பா ஜனநாயகம் வெற்றிபெற்றுள்ளதாக குறிப்பிட்டார் இதற்கிடையே புதிய அரசு அமைக்க பிஜேபி முயன்று வருவதாகவும் பிஜேபியின் சுட்டப்பேரவையின் தலைவர் திரு பி எஸ் எடியூரப்பா ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

குறிப்பாக போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராதம் உயர்த்தப்பட்டுள்ளது மூன்றாம் நபர் காப்பீடு சாலை பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் சில மாற்றங்கள் கொன்டுவரப்பட்டுள்ளன சாலை விபத்து ஏற்பட்ட ஒரு மணி நேரத்திற்குள் கோல்டன் ஹவர்ஸ் என்று சொல்லப்படும் அந்த முக்கியமான தருணத்தில் மருத்துவமனையில் சேர்க்கப்படுபவர்களுக்கு கட்டணம் இன்றி சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக மரணங்கள் பெருமளவில் தவிர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வாகனங்கள் மோதி விட்டு செல்லும் வழக்குகளில் குறைந்தபட்ச இழப்பீடு தொகை உயர்த்தப்பட்டுள்ளது

இந்த விவாதத்தின்போது பேசிய மத்திய தரைவழி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி புதிய சுட்டம் மூவமாக லஞ்சம் தடுக்கப்படும் என்றும் சாலை பாதுகாப்பு மேம்படும் என்றும் புதிய தொழில்நுட்பங்கள் மூலமாக போக்குவரத்தில் சீர்திருத்தம் கொண்டு வர முடியும் என்றும் குறிப்பிட்டார்

குறிப்பாக வர்த்தகர்களின் நலனைக் கருத்தில் கொண்டு சில முடிவுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன சமூகப்பாதுப்பை உறுதிப்படுத்தும் விதத்தில் கடை நடத்துபவர்கள் சில்லறை வியாபாரிகள் மற்றும் சுயதொழில் செய்பவர்களுக்கு ஒய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது

இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள பல லட்சக்கணக்கான வர்த்தகர்கள் பயன்டவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தனிநபர் வருமானவரி சான்றுகளை சமர்ப்பிக்கும் தேதி தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது

வரி செலுத்துபவர்கள் வருமானவரி சான்றுகளை சமர்ப்பிப்பதற்கு சந்தித்து வரும் சில பிரச்சினைகள் காரணமாக கடைசி தேதி நீட்டிக்கப்பட வேண்டும் என்று கோரியிருந்தனர்

அதன் காரணமாக இந்த மாற்றத்தை நிதியமைச்சகம் தற்போது கொண்டுவந்துள்ளது

வங்கி வாடிக்கையாளர்களுக்கு வெளிப்படைத்தன்மை பொறுப்புடன் கூடிய நெறிமுறைகள் சார்ந்த செயல்பாடுகள் கொண்ட வங்கி சேவைகள் ஆகியவை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இத்தொடர்பாக புல்வாமா மற்றும் புரீநகரில் சோதளைகள் நடைபெற்றன புல்வாமாவில் உள்ள வர்த்தக அமைப்பின் தலைவர் தன்வீர் அகமது வாணி இருப்பிடத்தில் சோதனை நடைபெற்றது அதேபோல் ஸ்ரீநகரில் உள்ள காய்கறி மற்றும் பழங்கள் சந்தையில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன

இவர்கள் புநீநகரில் உள்ள பர்ஸ்துலா மற்றம் சவ்ரா பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்

அப்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அப்போது அவர் விவரித்தார்

எல்இட விளக்குகள் உபயோகப்படுத்துவதன் மூலம் மின்பயன்பாடு குறைந்துள்ளதாகவும் கற்றுச்சூழலில் மாசு குறைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார்

ஐப்பான் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டிகளில் இந்தியாவின் சாய் பிரனீத் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி அஸ்வினி பொன்னப்பா இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது எனினும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் மனு அத்ரி சுமித் ரெட்டி இணை தோல்வியடைந்தது

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சக நாட்டு வீரர் எச் எஸ் பிரணாயை சந்திக்கிறார்